பொதுவாக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க பல ஆண்டுகள் ஆகும் என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமா் இந்த நோய் தொற்றுக்கான இரண்டு தடுப்பு மருந்துகள் குறுகிய காலத்தில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

இந்த தடுப்பு மருந்தை கண்டறிவதற்கான பணியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளுக்கு தாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் மூவாயிரத்து ஆறு மையங்களில் இன்று தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் முதல்கட்டமாக மூன்று கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி அடுத்த சில வாரங்களில் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார்

இரண்டு தவனைகளாக இந்த தடுப்பு மருந்துகள் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இதனை முழுமையாக போட்டுக் கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இரண்டாவது தவணை தடுப்பூசியை ஒருமாத இடைவெளிக்குள் போட்டுக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் தடுப்பூசி போட்டுக் கொண்ட பின்னரும் முக கவசும் அணிவது உள்ளிட்ட நெறிமுறைகளை பொதுமக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தடுப்பு மருந்து தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்தப்பட்டுள்ள தடுப்பு முருந்திற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் உலக அளவில் வரலாறு காணாத அளவிற்கு மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கமாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார்

இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளித்ததாகவும் அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றம் அனைத்து துறைகளும் தொன்டு நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை நாம் உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார் இந்த நோய் தொற்றுக்கு எதிராக நம் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் உலகிற்கு வியப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தும் பணியினை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார் இந்த மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ரன்தீப் குலேரியா முதவாவதாக தடுப்பூசியை போட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியானது என்று குறிப்பிட்டா்

இந்த தடுப்பு மருந்து மிகவும் பாதுகாப்பானது என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் உலகில் எங்கும் இல்லாத அளவிற்கு இந்த நோய் தொற்றுக்கான மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம் நம் நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தடுப்பூசி மூலம் போலியோ போன்ற நோயை அகற்றிய முன் அனுபவம் நம் நாட்டிற்கு உள்ளது என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தனர்

இந்த நோய் தொற்றுக்கான தீர்வாக இது அமையும் என்று தாம் நம்புவதாகவும் பூட்டான் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்தம் பணியினை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநிலத்தில் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றார்

மூன்று நாள் அரசமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் புததில்லியில் இன்று பாதகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது என்று இருதலைவர்களும் முடிவு செய்தனர் நேபாளத்திற்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் பேரிடர் மீட்பு பணிக்கான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை இந்தியா தயாராக இருப்பதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பசுமை மற்றும் தூய்மை எரிசக்தி குறித்து விழிப்புனர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு மாத கால இயக்கத்தை மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று தொடங்கி உள்ளது புத்தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை செயலர் திரு தருண் கபூர் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் இந்நிகழ்ச்சயில் பேசிய அவர் தூய்மையான எரிசக்தியை பயன்படுத்துவதில் உரிய கவனம் செலுத்தும் வகையில் இந்த விழிப்புனர்வு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் எரிவாயு அடிப்படையிலான பொளாதாரம் தூய்மையான எரிபொருள் பயன்பாடு உள்நாட்டு எரிசக்தி ஆதாரத்தை பயன்படுத்துவது மற்றும் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களை கொண்டதாக இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளபட்டுள்ளதாக தருண் கபூர் தெரிவித்தார் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளில் ஆக்கப்பூர்வமாள ஒத்துழைப்பு வழங்கியதில் கடந்த ஆண்டுக்கான ஒட்டுமொத்த சிறப்பான செயல்பாட்டிற்கான விருது மற்றும் தொழில் சார்ந்த சேமிப்பு நடவடிக்கைகளில் அகில இந்திய அளவில் சிறந்த செயல்பாட்டிற்கான ஒருங்கிணைப்பு விருது ஆகியவற்றை தமிழகம் வென்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புத்தில்லியில் இன்று நடைபெற்ற எண்ணெய் மற்றும் எரிவாயு சேமிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இந்த விருதுகள் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டன உத்திர பிரதேசும் மற்றும் பீகார் மாநில சுட்டப்பேரவைக்கான மேலவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி இன்று வெளியிட்டுள்ளது

பீகார் சுட்டப்பேரவை மேலவைக்கான தேர்தலில் அக்கட்சியின் தேசிய செய்தித்தொடர்பாளர் திரு ஷானவாஸ் உசேன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழி இறுதி செய்தது இரும்பு உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு உதவிடும் வகையில் இரும்பு தாதுக்களை சரக்கு ரயில் மூலம் கொண்டு செல்வதற்கான புதிய கொள்கைகளை ரயில்வே அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது இரும்பு உற்பத்தி தொழிலில் காணப்படும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் முழு அளவிவாள சரக்கு போக்குவரத்தை வழங்கும் வகையில் புதிய கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கூறியுள்ளது

பனாஜியில் உள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி மைதானத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கோவா மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சவன்த் மற்றும் கன்னட திரைப்பட நடிகர் சுதீப் ஆகியோர் கலந்து கொண்டனர்